பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ஒருவார கால அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று தாயகம் திரும்புகிறார்

நாட்டின் பாதுகாப்பு படைகளை வலுப்படுத்தவும் நவீனப்படுத்தவும் அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

தம்மை அன்போடு வரவேற்ற அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் அந்நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமெரிக்க மக்கள் உள்ளிட்டோருக்கு தமது நன்றியை பிரதமர் தெரிவித்துக் கொண்டுள்ளார்

பிரதமர் தமது ஒருவார கால அமெரிக்க பயணத்தை நிறைவு செய்த நிலையில் தூய்மை பாரதத்தை சிறப்பாக முன்னெடுத்து சென்றதற்காக உலகளாவிய சுற்றுச்சூழல் பில் பெலிண்டா கேட்ஸ் விருதை அவர் பெற்றதன் பின்னணியில் தூய்மை பாரத திட்டத்திற்கு மேலும் உத்வேகம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அவர் இதில் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது

மும்பையில் மஸ்கான் கப்பல் கட்டும் தளத்தில் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட கல்வாரி ரக டீசல் மின்சார நீர்மூழ்கி ஐ

கந்தேரி அதிநவீன நீர்மூழ்கி கப்பலை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து பேசிய அவர் இது இந்தியாவின் பெருமைமிகு தருணம் என்று குறிப்பிட்டார் சொந்தமாக நீர்மூழ்கி கப்பல்களை கட்டமைக்கும் திறன் கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக உருவெடுத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டார் இப்பிராந்தியத்தில் அமைதியை சீர்குலைக்க விரும்பும் சக்திகளுக்கு எதிராக கடற்படை கடும் நடவடிக்கைகளை எடுக்கும் என்று எச்சரித்தார் இந்திய கடற்பகுதிகளில் மும்பை தீவிரவாத தாக்குதல் நடவடிக்கைகள் போன்ற சம்பவங்களை மீண்டும் நிகழ்த்த சில சக்திகள் முயல்வதாகவும் ஆனால் இந்தியா அதனை ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் குறிப்பிட்டார்

கந்தேரி நீர்மூழ்கிக் கப்பல் கடலுக்கடியில் செல்லும் போது ஒசையின்றி செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதோடு பிராண வாயுவை சேமித்து நீருக்கடியில் நீண்ட நேரம் இருக்கும் திறன் பெற்றதாகும்

ராம்நாத் கோவிந்த் ஒடிசா மாநிலம் கஞ்சம் மாவட்டம் கோபால்பூரில் இன்று ராணுவ விமானப்படை பாதுகாப்பு கல்வி நிறுவன நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அம்மாநில ஆளுநர் கண்ஷிலால் முதலமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் பெருமைமிகு குடியரசுத்தலைவர் விருதை அவர் வழங்கினார்

இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் விடுதலைக்கு பகத்சிங்கின் வீர தீர அர்ப்பணிப்பு நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உத்வேகத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்த பகத்சிங்கின் செயல்பாடு கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு ஊக்கமளிப்பதோடு இளைஞர்களின் மனதில் அவர் நீங்கா இடம் பிடித்திருப்பதாகவும் கூறியுள்ளார்

சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டப்பேரவைத் தொதிக்குபட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் குறைதீர் முகாமில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நீர் மேலாண்மையில் தமது அரசு கூடுதல் அக்கறை செலுத்தி வருவதாக எடுத்துரைத்தார் மாநிலம் முழுவதும் பருவமழையால் கிடைக்கும் நீரை எந்த அளவிற்கு சேகரிக்க முடியும் என்பதை கண்டறிய ஓய்வுபெற்ற பொறியாளர் குழுவைக் கொண்டு ஆய்வு நடத்தபட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனைகளுக்கு அடுத்த இரண்டு மாதத்திற்குள் உரிய தீர்வு எட்டப்படும் என்று குறிப்பிட்டார்

இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட திரு எடப்பாடி கே

திண்டுக்கல் சீனிவாசன் தமிழகத்தில் கர்ப்பிணி பெண்களின் நலனைக் கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு

திண்டுக்கல் மாவட்டம் குள்ளனம்பட்டி பகுதியில் இன்று நடைபெற்ற கர்ப்பிணி பெண்கள் வளைகாப்பு விழாவில் பேசிய அவர் இதன் ஒருபகுதியாக குழந்தைக்கும் தாய்மார்களுக்கும் பரிசு பெட்டகம் வழங்கப்படுவதாக கூறினார்

நடராஜன் திருச்சி காந்தி மார்க்கெட்டை கள்ளிக்குடிக்கு இடமாற்றம் செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி

வளர்மதி ஆகியோர் கலந்து கொண்டு வியாபாரிகளிடையே பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர் பின்னர் பேசிய மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

நடராஜன் கள்ளிக்குடி மார்க்கெட்டில் கோரிக்கைக்கு ஏற்ப போதிய அளவு கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக கூறினார்

மகாளய அமாவாசை மகாளய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது

ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை திருவையாறு காவிரிக்கரை ஈரோடு பவானி கூடுதுறை உட்பட காவிரி பாயும் நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு பக்தி சிரத்தையுடன் இன்று திதி கொடுக்கப்பட்டது திருவள்ளுர் அருள்மிகு வீரராகவ பெருமாள் திருக்கோவில் வைத்ய குளக்கரையில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர் மாவட்டத்தில் சேதுக்கடலிலும் வேதாரண்யம் சன்னதிக்கடலிலும் நாகை ஏராளமானோர் புனித நீராடி தர்ப்பணம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்